சாலையோர வியாபாரிகள் சிறு குறு விவசாயிகள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் ஊரடங்கு தளா்வினை படிப்படியாக மேற்கொள்ளுமாறு மருத்துவர் நிபுணர்கள் குழு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது

தெரிவித்துள்ளார்

ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதம் அறிவித்த பொருளாதார தொகுப்பு திட்டத்தின் கீழ் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சிறு மற்றும் சாலையோர வியாபாரிகள் சிறு குறு விவசாயிகள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அறிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்வதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் தொழிலாளா்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் அனைவருக்கும் உறுதி செய்யப்படும் தொழிலாளா்குளக்கு பணி நியமன கடிதம் வழங்க வேண்டும் அனைத்து தொழிலாளா்களுக்கும் தொழிலாளா் காப்பீட்டு பலன்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் போன்ற அம்சங்ள் இந்த புதிய சட்டத்திருத்தங்களில் இடம்பெறும் என்றார் பயிர்க்கடன்களை முறையாக திருப்பிச் செல்லும் விவாசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வட்டி மாளிய சலுகை இம்மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் இடம்பெயாந்த தொழிலாளாகளுக்கு பணி வழங்க வேண்டுமென்று மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இடம்பெயா்ந்த தொழிலாளா்களுக்கு உணவு மற்றும் இருப்பிட வசதிகளை வழங்குவதற்காக மாநில பேரிடர் நிவாரண நிதியை மாநில அரசுகள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

குடும்ப அட்டை இல்லாத இடம்பெயாந்த தொழிலாளா்களுக்கும் இது பொருந்தும் நாடு முழுவதும் ஓரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு கடையிலும் உணவுப் பொருட்களை வாஙிகக் கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும் இடம் பெயர்ந்த தொழிவாளர்கள் மற்றும் நகர்புற ஏழைகளுக்கு குறைந்த வாடகையில் வீட்டு வசதி ஏற்படுத்தித் தரப்படும்

சாலையோர வியாபாரிகளுக்கு ஐபாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தலா பத்தாயிரம் ரூபாய் சிறப்பு கடனுதவி வழங்கப்படும் நடுத்தர வர்க்கத்தினருக்கான மானியத்துடன் கூடிய வீட்டுக்கடன் உதவித் திட்டம் அடுத்த ஆண்டு மார்க் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக மாநில அரசுகள் சம்ப்பித்துள்ள ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும்

விவசாய கடன் அட்டை வைத்துள்ள இரண்டரை கோடி விவசாயிகளுக்கு இரண்டு வட்சம் ரூபாய் செலவில் சலுகைகளுடன் கூடிய கடனுதவி வழங்கப்படும் மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போருக்கும் விவசாய கடன் அட்டை வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார்

மாவட்டந்தோறும் மாநில அமைச்சர்கள் இப்பணியினை ஆய்வு செய்து வருகின்றனர் மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமார் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசினார்

குறுவை சாகுபடிக்கான போதிய உரம் கையிருப்பில் உள்ளதாகக் கூறினார்

பின்னர் கோவை மாவட்டம் தலிக்கநாயக்கள் பாளையத்தில் நோய் தொற்று பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பயனாளிகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் துத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உழவர் உற்பத்திக் குழுக்களுக்கு வேளாண் கருவியை வழங்கிய செய்தி விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அரசு போக்குவரத்து பணிமனைகளில் உள்ள பேருந்துகள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

அரியலூர் நகரில் முக கவசம் அணியாமல் யாரும் வெளியே செல்லக்கூடாது என்று நகராட்சி நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் சோனா தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகத்தினர் ஐயாயிரம் வெப்பமானி கருவிகளை ஆட்சியர் திரு ராமனிடம் இன்று வழங்கினர்

தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுநிலை தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளிடம் இதனைத் தெரிவித்த அவர் இது நாளை மறுநாள் புயலாக உருவாக வாய்ப்பு உள்ளதாகத் தெரிவித்தார்